குடியுரிமை சட்ட திருத்த மசோதா நீண்ட விவாதத்திற்கு பின் மக்களவையில் நேற்று இரவு நிறைவேறியது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் மகாதீபம் இன்று மாலை ஏற்றப்பட்டது

இந்த இடஒதுக்கீடு வரும் ஜனவரி மாதத்துடன் முடிவடைய உள்ளதால் இந்த சட்ட திருத்த மசோதா அவசியமாகிறது என்று அமைச்சர் கூறினார்

விவாதத்தை தொடங்கி வைத்துப் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு ஹிபி ஈடன் ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தினர் எண்ணிக்கை குறைவாக மதிப்பிடப்பட்டுள்ளது என்றார் விவாதத்தில் பங்கேற்றுப் பேசிய திமக உறுப்பினர் திருமதி கனிமொழி கருணாநிதி மாநில சட்டமன்றங்களில் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்குவதை மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசிக்காமல் மத்திய அரசு நீக்கி உள்ளது என்று குற்றம் சாட்டினார் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதை வரவேற்ற அவர் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவையும் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார்

எதிர்கட்சி உறுப்பினர்களின் காரசாரமான விவாதத்திற்கு இடையில் இந்த மசோதா இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அல்ல என்று உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா விளக்கம் அளித்தார்

இறுதியில் இந்த சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் விளங்கும் உலகப் புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசலேசுவரர் ஆலயத்தில் நடைபெறும் கார்த்திகைதீபத்திருவிழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது

மாலையில் சற்று முன் மலைமீது மகா தீபம் ஏற்றப்பட்டது லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து தீப தரிசனம் மேற்கொண்டனர்

மகா தீபம் ஏற்றப்படும் மலையின் உச்சிக்கு சென்று தீபம் எற்றப்படும் நெய் கொப்பறையில் நெய் காணிக்கை செலுத்தியும் அங்குள்ள அண்ணாமலையாரின் பாத தடத்தை கண்டு வணங்கி வழிப்பட்டனர்

திருச்சி மலைகோட்டை உச்சி பிள்ளையார் கோவிலிலும் திருப்பரங்குன்றம் பழனி உள்ளிட்ட அனைத்து முருகப்பெருமான் ஆலயங்களிலும் கார்த்திகை தீபத் திருவிழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது

ராம்நாத் கோவிந்த் தெரிவித்திருக்கிறார் மனித உரிமைகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் மகளிருக்கு எதிரான வன்ழுறைகள் வேரோடு களையப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் மக்களவை மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலையை தவிர்க்க உயர் கல்வி நிலையங்களில் மாணவர் மன வள மையங்கள் வழிகாட்டுதல் மற்றும் ஆற்றுப் படுத்தும் மையங்கள் போன்றவை அமைக்கப்பட்டு இருப்பதாகவும் விளையாட்டு கலாச்சாரம் போன்ற நடவடிக்கைகள் ஊக்குவிக்கப்படுவதாகவும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் போக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார்

இந்தக் கூட்டமைப்பில் பாண்லே நிறுவனமும் ஒருவருட காலத்திற்கு உறுப்பினராக சேர்ந்துள்ளது இலங்கையில் நடைபெறும் உயர்மட்டக் கூட்டத்தில் பங்கேற்க புதுச்சேரி கூட்டுறவு துறை அமைச்சர் திரு மு கந்தசாமி கூட்டுறவு செயலர் திரு அசோக் குமார் பாண்லே நிறுவன மேலாண் இயக்குனர் திரு சாரங்கபாணி ஆகியோர் அழைப்பின் பேரில் இலங்கை சென்றுள்ளனர் இலங்கை இளைஞர் கூட்டுறவு நிறுவனத்தின் தலைவர் திரு முகமத் ரியாசை சந்தித்த அவர்கள் பால் உற்பத்தி மற்றும் பால் பொருட்கள் ஏற்றுமதி தொடர்பான விஷயங்கள் குறித்து விரிவாக விவாதித்தனர்

இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர்ப்பலகைகள் தமிழில் தான் எழுதப்பட வேண்டும் கூட நிறைவேற்றப்படவில்லை என்றால் ஆண்டுதோறும் தமிழ் ஆட்சி மொழி வாரத்தை கொண்டாடுவது அர்த்தமற்றது என்று குறிப்பிட்டுள்ளார் அவர் தமிழ்நாட்டில் தமிழில் பெயர்ப்பலகைகளை அமைப்பது தமிழன்னைக்கு நாம் செய்யும் தொண்டு ஆகும் என்றும் அதைக்கூட செய்யாமல் நாமெல்லாம் தமிழர்கள் என்று கூறிக் கொள்வதிலோ எங்கும் தமிழ்

தனியார் நிறுவன வேலை வாய்ப்பு உள்ளூர் மக்களின் வேலைவாய்ப்புக்கு உத்தரவாதம் அளிக்கும் நோக்கத்துடன் கர்நாடக மாநிலத்தில் தனியார் மற்றும் நிறுவனங்கள் அனைத்தும் சி பிரிவு வேலைவாய்ப்புகளை முழுக்க முழுக்க கன்னடர்களுக்கே வழங்க வேண்டும் என்று அம்மாநில அரசு ஆணையிட்டு எடியூரப்பா தலைமையிலான கர்நாடக அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கை மிகவும் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று என்று பாமக இளைஞர் அணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார்

குடியுரிமை சட்ட திருத்த மசோதா நீண்ட விவாதத்திற்கு பின் மக்களவையில் நேற்று இரவு நிறைவேறியது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் மகாதீபம் இன்று மாலை ஏற்றப்பட்டது

இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது